பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனந்திறந்து பேசும் மன்கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார்

பல்லாண்டு காலமாக மூடப்பட்டிருந்த பொதுக்குளங்களை தார்வாரி புதுப்பிக்கும் பணியில் இவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

விவசாயக் கழிவுகளிலிருந்து செல்வத்தை உருவாக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக நாடுமுமுவதும் நடைபெற்று வருவதை சட்டிக்காட்டிய பிரதமர் வாளழக் கழிவுகளை கொண்டு கயிறு தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கி இருக்கும் மதுரையை சேர்ந்த முருகேசனை பற்றி குறிப்பிட்டு பேசினார் தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுவதை கட்டிக்காட்டிய பிரதமர் இளைஞர்கள் அறிவியல் மற்றும் விஞ்ஞானிகளின் வரலாறு குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்ளை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறுஒலிபரப்பு செய்யப்படுகிறது

இந்த ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதற்கு குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு திரு பிரதமர் நரேந்திர மோடி தகவல் ஒலிபரப்புத் துறை அளமச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆகியோர் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுத் தெரிவித்துள்ளனர்

மறைந்த முன்னாள் பிரதமர் மொராஜி தேசாயின் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்காக வாற்நாள் முழுவதம் அவர் அயராது பாடுபட்டார் என்று தெரிவித்துள்ளார் ஜனநாயகத்தின் மீது தளராத நம்பிக்கையும் அப்பழுக்கற்ற நேர்மையும் உடையவராக திகழந்தார் என்று பிரதமர் தனது செய்தியில் புகழாரம் சூட்டியுள்ளார் புதுவை சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டனி வெற்றி பெறம் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிஜேபி சார்பில் காரரக்காலில் நடைபெற்ற பொதக் கட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

புதுவையில் பிஜேபி அரசு ஏற்பட்டால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மீனவர் நலனுக்காக மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் திரு அமித் ஷா பட்டியலிட்டார்

அம்மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் பேரணி மற்றும் பொதுகூட்டங்களில் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் கொல்கத்தாவில் இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இனைந்து முதன்முறையாக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள ஆட்டத்தில் மும்பை அணி மோகன் பெகான் அணியை எதிர்கொள்கிறது